மூத்தத் தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடிஇன்று பிரச்சாரம் செய்கிறார்

பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனார்

முடிவடைகிறது

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிஜேபி முத்தத் தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தாராபுரத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் இன்று பிற்பகல் தாராபுரம் வரும் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அத்தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் மற்றும் மற்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் ஆதரவு திரட்டுகிறார் பின்னர் அங்கிருந்து சென்னை வரும் பிரதமர் மாலையில் புதுச்சேரி சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் முன்னதாக இன்று காலையில் கேரள மாநிலம் பாலகாட்டில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் திரு நரேந்திர மோடி கலந்துகொள்கிறார் தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரக்சாரம் முடிவடைய இன்னும் ஐந்து தினங்களே எஞ்சியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் அரசியல் கட்சித்தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை மாநகின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் சென்னை மரநகர மக்களின் குடிநீர் தேவைக்காக அஇஅதிமுக ஆட்சியில்தான் கண்ணன்கோட்டை தேர்வாய்கண்டிகை நீாத்தேக்கம் உருவாக்கப்பட்டது என்றார் இதுதவிர மழைக் காலங்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க கால்வாய்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் செம்பரம்பாக்கம் ஏரி உபரி நீர் திறப்பை முறையாக கைபாண்டதன் மூலம் மக்களுக்கு தேவையான குடிநீர் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்

நலிவடைந்த தொழில் நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்கி அவர்கள் மீன்டும் தொழில் தொடங்கவும் செய்யப்படுவதுடன் விவசாய மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்துள்ள வகை அனைத்து விவசாயிகளுக்கும் மும்முனை மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியில் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய கர்நாடக பிஜேபி மூத்தத் தலைவரும் அம்மாநில அமைச்சருமான திரு கே எஸ் ஈஸ்வரப்பா மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் பலன் தமிழக மக்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு அஇஅதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு அளிக்குமாறு கூட்டுக்கொண்டார் பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெக்சூரி மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருதொல் திருமாவளவன் அமுமக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல் ஹாசன் ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

பெண் வாக்காளர்களை ஈர்க்கும் விதத்தில் அரசியல் கட்சிகள் பல்வேறு அறிவிப்புகளை இந்த பிரச்சாரத்தின்போது தெரிவித்து வருகின்றனர்

தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்த தொகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளனர்

இந்த திட்டத்தின் கீழ இந்தியா அண்டை நாடுகளுக்கு தடுப்பூசிகளை தொடர்ந்து அனுப்பி வருகிறது அந்த அடிப்படையில் பிஜி நைஜர் மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

குறிப்பாக மாலத்தீவு பூட்டான் பங்களாதேஷ் நேபாளம் இவங்கை மற்றும் மியான்மர் நாடுகள் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதிய சாதனையாக இந்தியாவில் நான்கு கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யும் பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

அதுபோல தெலங்கானா அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இந்த வசதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜல் ஜீவன் திட்டத்தை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் போட்டி போட்டுக்கொண்டு நிறைவேற்றி வருவதாகவும் இதன் காரணமாக விரைவில் இந்தியா முழுவதும் அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இந்த திட்டத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

இக்கொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கான புதிய உத்திகள் அந்த புத்தகத்தில் இடம் பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார் நமோ இணையதளத்திலும் இந்த புத்தகத்தை பதிவிறக்கம் செய்து படிக்கலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அனுபவங்களும் இதில் தரப்பட்டுள்ளன

சூயஸ் கால்வாயில் கடந்த ஒரு வாரக்காலமாக சிக்கியிருந்த எவர் கிவன் சரக்கு கப்பல் நேற்று விடுவிக்கப்பட்டு தற்போது தனது பயணத்தை தொடங்கியுள்ளது

இரண்டு மீட்பு கப்பல்கள் மூலம் மிகப்பெரிய சரக்கு கப்பலான எவர் கிவன் இழுக்கப்பட்டு மீண்டும் மிதந்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சுயஸ் கால்வாய் நிர்வாகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு அட்மிரல் ஒசாமா ரபி தெரிவித்துள்ளார் அமா்நாத் யாத்திரை மேற்கொள்ளும் யாதீரீகா்களுக்கான பதிவு நாளை மறுநாளிலிருந்து தொடங்குகிறது

மியாமி ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் ரஷ்யாவின் டேனியல் மெட்வடேவ்வும் மகளிர் பிரிவில் ஸ்பெயினின் கார்பின் முகுருஜா நான்காவது கற்றுக்கு முன்னேறியுள்ளனர்